திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

காமராஜ் கூறியுள்ளார்

மணி நேரத்திற்குள் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெளியில் செல்லும்போது கண்டிப்பாக முக கவசும் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் உணவு பழக்கங்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் இந்த நோய் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு அளைத்து துறைகளிலும் தமிழக அரசு வெற்றிநடைபோடும் என்றும் முதலமைச்சா் தெரிவித்துள்ளாா்

இதேபோல் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் மிக குறைவாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இதுவரை மாநிலத்தில் இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்காக ஐந்தரை லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக ஏழழ மக்கள் விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினா் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அரக அறிவித்த திட்டங்களையும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டையும் புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார் அம்மா உணவகங்கள் சிறப்பு முகாம்கள் மற்றும் சமூக உணவுக் கூடங்கள் மூலம் நாள்தோறும் எட்டு லட்சம் பேருக்கு சுகாதாரமான உணவு விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவா் கூறியுள்ளாா் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக குழக்கள் அமைக்கப் பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக மக்கள் முழு ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு தூரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்

மாவட்டந்தோறும் அமைச்சா்கள் நோய் தொற்று தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் சென்னை டி எம் எஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நோய் தொற்றுக்கான கட்டுப்பாட்டு அறையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கா் இன்று ஆய்வு செய்தாா் மதுரை மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு செல்லூர் ராஜூ வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமார் ஆகியோர் நிவாரண பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கினர் துத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தி விளம்பரத்துறை அமைச்சி திரு கடம்பூர் ராஜூ அத்தியாவசியப் பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கினாா் திருப்பூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் சந்தைகளில் அதிகமாக கூடுவதையும் முக கவசம் அணியாமல் வெளியே செல்வதையும் தவிர்க்குமாறு ஆட்சியர் திரு விஜய கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார்

முக கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு அவற்றை இலவசமாக வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக காவல்துறை இணை ஆணையர் திரு சரவணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் விவசாயிகளுக்கு தமிழக அரசு எப்போதும் உறுதிதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சா் உறுதியுடன் இருப்பதாக உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளாா்

இது விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார்

அவாக்குக்கு உரிய மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக துத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளதாக அரியலூர் மாவட்ட பயனாளிகள் தெரிவித்தனர்

தேனி திண்டுக்கல் நீலகிரி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் கனமழையும் சேலம் நாமக்கல் தருமபுரி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது